எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

தொடங்கியது

பிரமாண்டமான கலைநிகழ்ச்சிகளுடன் நிறைவடைகிறது பிரதமர் திரு

இதற்கு முந்தைய இத்தகைய ஆய்வு கலந்துரையாடலில் திரு

சாதாரண மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பதற்கு பிரகதி ஒருங்கிணைந்த கலந்துரையாடல் மேடையாக செயல்படுகிறது மத்திய அரசின் பல்வேறு முக்கிய திட்டங்களை கண்காணித்து அப்வு செய்யவும் பிரகதி உதவுகிறது தில்லி சுட்டப் பேரவைத் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக்கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பர்வேஷ் ஹேஷ்மி ஒக்லா தொகுதியில் தமது வேட்புமனுவைத் தாக்கல் செய்தார் தில்லி முன்னாள் சுட்டப் பேரவை உறுப்பினர் திரு முகேஷ் சர்மா விகாஷ்புரி தொகுதியில் போட்டியிடுகிறார்

அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனுக்கலின்போது எவ்விதமான காலதாமதத்தையும் தேர்தல் அலுவலகம் செய்யவில்லை என்று புதுதில்லி மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதிகாரி இந்த வேட்புமலுவை வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததாக தேர்தல் சமூக ஊடகங்களில் வந்த தகவல் பொய்யானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடியுரிஸம திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக நாடெங்கும் பிஜேபி திட்டமிட்டுள்ள இயக்கத்தின் ஒரு பகுதியாக உத்தரபிரதேசத்தில் மீரட் மற்றும் கான்பூரில் இரண்டு பேரணிகள் இன்று நடைபெறுகின்றன மீரட்டில் நடைபெறவுள்ள பேரணியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றுகிறார் இந்தப் பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு சுதந்திர தேவ்சிங் கும் உரையாற்றுகிறார் கான்பூரில் நடைபெறவுள்ள பேரணியில் மத்திய அமைச்சர் திரு நநரேந்திர சிங் தோமர் உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பங்கேற்கிறார்கள் இந்த கட்சியின் தொண்டர்கள் பொதுமக்கள் சந்திப்பு திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் எதிர்க்கட்சிகள் இந்தப் பிரச்சினையில் ஏற்படுத்தியுள்ள ஐயப்பாடுகளை தீர்க்கும் வகையில் பேரணிகள் கூட்டங்கள் விவாத நிகழ்ச்சிகளை நடத்துமாறு கட்சியின் தலைவர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் குறைந்து வருவதை தவிர்ப்பதற்காக மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்ற திட்டத்தை அமல்படுத்தி வருகிறது பெண் சிசு வதையை தவிர்ப்பது பெண் குழந்தைகளை பாதுகாத்து கல்வி அளிப்பது ஆகியன இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் பிரதமர் திரு நரேந்திரமோடி

இதேநாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்

சீனாவில் புதுமையான கரோனா வைரஸ் நோய்த் தொற்று ஏற்பட்டுள்ளதை அந்த நாடு உறுதிபடுத்தியுள்ள நிலையில் சீனாவுக்கு சென்று திரும்பும் பயணியரிடம் நடத்தப்படும் வெப்ப அடிப்படை உடல் பரிசோதனை ஹாங்காங்கிலிருந்து வரும் பயணிகளுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது நாட்டில் தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை பெங்களூரு ஹைதராபாத் கொச்சி விமான நிலையங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து திரும்பும் இந்தியப் பயணிகளை இந்த நோய்த் தொற்று சோதனை செய்வதற்காக அனைத்து அஏற்பாடுகளையும் உடனடியாக செய்யுமாறு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் க்கு எதிரான பதவி நீக்கம் தொடர்பான விசாரணையை அந்நாட்டு செனட் சபை தொடங்கியுள்ளது அந்நாட்டு ஜனநாயக நடைமுறை வரலாற்றில் அமெரிக்க அதிபருக்கு எதிரான தகுதிநீக்க விசாரணை செனட் சபையில் நடைபெறுவது இது மூன்றாவது முறையாகும்

சௌட் சபையின் குடியரசு கட்சி உறுப்பினர்கள் சாட்சியங்கள் அல்லது புதிய அத்தாட்சிகள் ஏதுமின்றி குற்றச்சாட்டை மூடிமறைக்கப் பார்ப்பதாக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிபரின் நெருங்கிய நண்பரும் செனட் குடியரசுக் கட்சி தலைவருமான திரு மிச் மெக்கானல் இந்த விசாரணைக்கான விதிமுறைகளை தயாரித்துள்ளார் முக்கிய சாட்சியங்களை அல்லது ஆவணங்களை வரவழைப்பதற்கு தடை செய்யும் வகையில் இந்த விதிகள் அமைந்துள்ளன இந்த விதிகளை மாற்றியமைப்பதற்கு ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் முயற்சி மேற்கொண்டால் அவை அனைத்தையும் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி நினைவைப் போற்றும் வகையில் ஆஃப்ரிக்காவில் இந்தியா ஏற்பாடு செய்துள்ள முதலாவது மாநாட்டு எமயத்தை வெளியுறவு அமைச்சர் திரு

கல்வித் துறையின் மேம்பாட்டிற்கும் நாட்டின் திறன்மிக்க மனித ஆற்றல் மேம்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் ஆந்திரப் பிரதேசம் நெல்லூர் மாவட்டத்தில் வெங்கடாச்சலம் என்ற இடத்தில் மாணவர்களுடன் அவர் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார் இந்தியாவில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் சர்வதேச கல்வி நிறுவனங்களுடன் போட்டியிடும் வகையில் நமது கல்வி நிறுவனங்களை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இளைஞர்களிடையே தேவை அடிப்படையில் திறன்களை உருவாக்க திறன் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் குறித்த விவாதம் நிகழ்ச்சியை பிரதமர் நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் வோடஃபோன் எம் பீசா நிறுவனத்தின் அங்கீகார சான்றிதழை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது இந்த நிறுவனம் தாமாகவே முன்வந்து தனது அங்கீகார சான்றிதழை திரும்ப சுமர்ப்பித்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி நேற்று வெளியிட்ட செய்திக் குறிப்பில் தெரிவிக்கிறது இதனையடுத்து இந்த நிறுவனம் ப்ரீபெய்டு செலுத்துகை தொடர்பான ஆவணங்களை வெளியிடவோ செயல்படுத்தவோ இயலாது

எந்த இயக்கத்திலும் மாணவர்களின் பங்கு பாராட்டத்தகுந்தது என்றாலும் அவர்கள் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அஸ்ஸாம் மாநில ஆளுநர் பேராசிரியர் ஜெகதீஷ் முகி கூறியுள்ளார்

சமுதாயத்தினருக்கு ஆக்கபூர்வமான பங்களிப்பதற்காக மாணவர்கள் எப்போதும் முன்வருவார்கள் என்று கூறினார் முன்னதாக அஸ்ஸாம் பல்கலைக் கழக ஆண்டு தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அடிப்படை மற்றும் முக்கிய அறிவியல் துறைகளில் ஆராய்ச்சி முயற்சிகளில் ஈடுபடுமாறு பல்கலைக் கழக நிர்வாகத்தையும் மாணவர்களையும் கேட்டுக் கொண்டார் அப்போதுதான் பொதுமக்கள் பெரிதும் பயனடைய முடியும் என்று அவர் கூறினார் மூன்றாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று மாலை நிறைவடைகின்றன பிரமாண்டமான நிறைவு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்று குத்துச்சண்டை கால்பந்து டென்னிஸ் இறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன நீச்சல் மற்றும் பளு துக்கும் போட்டிகளும் இன்று நடைபெறுகின்றன பதக்கப்பட்டியலில் மகாராஷ்ட்ரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது

ஆவணப்படம் குறும்படம் அளிமேஷன் படம் ஆகியவற்றக்காள மும்பை சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான மொடைல் தொலைபேசி செயலி ஒன்றை திரைப்படப் பிரிவு வெளியிட்டுள்ளது இந்த செயலியின் மூவம் திரைப்பட விழா குறித்த அளைத்து தகவல்களையும் மக்கள் தெரிந்து கொள்ளலாம் விழா தொடக்கத்திற்கு முந்தைய செய்தியாளர்கள் கூட்டத்தில் நேற்று பேசிய திரைப்பட விழா இயக்குநர் திருமதி கமிதா வாட்ஸ் ஷர்மா இந்த செயலி மூலம் விழாவில் பங்கேற்பவர்கள் தாங்கள் விரும்பிய திரைப்படத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கலாம் என்று கூறினார்